முறையான விநியோகத்தின் மூலம் உணவு விரயத்தை தடுக்க முடியும் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே

ரயில்வே உணவு சுற்றுலா கழக முறைகேடுகள் குற்றச்சாட்டின் திரு லாலு பிரசாத் யாதவிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி டெல்லி நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது

மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ர

பேல் பேர பிரச்சினையையும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை பிரச்சினையையும் எழுப்பி கோஷமிட்டனர் முன்னதாக மேகதாது அணைக்கு மத்திய நீர்வள குழு அனுமதி அளித்ததை எதிர்த்து அஇஅதிமுக அவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவந்தது

வேனுகோபால் சம்மந்தப்பட்ட மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமல் கர்நாடக அரசிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக குறை கூறினார் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் என்றும் சட்டப்பேரவையிலும் மேகதாது அணைக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

மேகதாது அணை கட்டுவதால் காவிரிநீரை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு எதிராக கா்நாடக மாநிலத்தை சோ்ந்த பிஜேபி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று மேகதாது அணை கட்ட ஆதரவாக எழுப்பினார்கள்

இந்த அமளியினூடே மத்திய நிதியமைச்சர் திரு

பேல் பேரம் தொடர்பாக கூட்டு நாடாளுமன்ற குழுவை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் ர பேல் பேரத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதால் காங்கிரஸ் தலைவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபி உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கலாம் என்றும் ஆனால் அவை அலுவல்கள் நடைபெற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஏராளமான பிரச்சினைகளும் மசோதாக்களும் நிலுவையில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் கூச்சலும் குழப்பங்களும் தொடரவே மாநிலங்களவையை திரு

வேளாண் உற்பத்தி பொருட்கள் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் ஆகும் என்று கூறிய குடியரசுத்தலைவர் உணவு விரயம் உலகளாவிய சவாலாக திகழ்கிறது என்றார் பண்ணை உற்பத்தி தொடங்கி உணவு வரையிலான சங்கிலியில் விடுபட்ட இணைப்புகளை சரிசெய்து உணவு வீணாவதை தவிர்க்க வேண்டும் என்றார் வேளாண்மையையும் உணவு பதப்படுத்துதல் பிரிவையும் ஊக்குவிக்கும் வகையில் நான்கு அம்ச அணுகுமுறை தேவை என்று அவர் கூறினார்

ராஜ்நாத்சிங் தலைமையில் இன்று தொடங்குகிறது ஜம்முகாஷ்மீரில் தீவிரவாதம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் இளைஞர்களை திசை மாற்றும் செயல்கள் போன்றவை குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்படுகின்றன

எடப்பாடி கே

கருப்பணன் திருச்சியில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு குறித்த மண்டல அளவிலான விழிப்புணர்வு கூட்டத்தை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

இந்நிகழ்ச்சியில் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அரசுத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கின்றனர்

இவ்வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி அருண் பரத்வாஜ் லாலுபிரசாத் யாவிந்கு முறையான ஜாமீன் வழங்குவது தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பும் அமலாக்க இயக்குநரகமும் பதில் அளிக்க உத்தரவிட்டார்

லாலுபிரசாத் யாதவ் வேறொரு வழக்கில் தற்போது ராஞ்சி சிறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் நீதிமன்றத்திற்கு வரமுடியாத நிலையில் காணொலி மூலம் நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்கினார்